எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார்

சிபிஎஸ்இ

நோய்த்தொற்று குறைவாக உள்ள மாவட்டங்களில் ஊரடங்கை மேலும் தளர்த்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் மருத்துவ நிபுணர்களுடன் ஆவோசனை கேட்கப்படும்என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

உள்நாட்டு விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் சென்னைக்கு வரும் பயணிகளால் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு புதிய சவால் எழுந்துள்ளது என்றும் அவர்களின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் கூறினார்

இதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள சிறு கையேட்டை தேவையான எண்ணிக்கையில் அச்சடித்து அனைத்து மக்களும் பயள் பெறும் வகையில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஆகியவற்றையொட்டியுள்ள மக்கள் தொகை அதிகமாக உள்ள பகுதிகளில் வீடுகள் தோறும் விநியோகிக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

காய்ச்சல் இருமல் சளி உள்ளவர்கள் பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வதையும் விழாக்களில் கலந்து கொள்வதையும் அறவே தவிர்க்க வேண்டும் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதற்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிவதோடு ஒருவருக்கொருவர் கூடி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் பழங்கள் காய்கறிகளை அன்றாட உணவில் சேர்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் காப்பினி பெண்கள் குழந்தைகள் மற்றும் நோய் எதிா்ப்பு சக்தி குறைந்தவா்கள் நாள்பட்ட வியாதியுடையோா் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே இருக்க வேண்டும் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் தீவிர மூச்சுத் திணறல் காசநோய் இருதய நோய் சிறுநீரக கோளாறு புற்றுநோய் உள்ளவர்கள் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்ள வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது தெர்மா மீட்டர் நாடித்துடிப்பு பிராணவாயுவை அளவீடும் கருவி கையுறை கைகளுக்கு கிருமிநாசினி போன்ற பொருட்களுடன் மருத்துவப் பெட்டியை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் இவற்றை கொண்டு நாள்பட்ட நோயாளிகள் தங்களது உடல்நிலையை காலையிலும் மாலையிலும் கூர்ந்து கண்காணிக்க வேண்டும் இவற்றில் மாறுபாடு இருந்தால் உடனே மருத்துவப் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தனிமைப்படுத்தப்படும் நபர்கள் உள்ள வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் அரசு வெளியிட்டுள்ளது பரிசோதனை முறை மற்றும் பரிசோதனை மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அதில் விளக்கப்பட்டுள்ளது பரிசோதனைக்கு செல்பவர்களுக்கு நோய்த்தொற்று இல்லை என்ற முடிவு வந்தாலும் அவர்கள் தங்களை ஏழு நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொண்டு நோய் அழிகுறிகள் தெரிகிறதா என்று கண்காணிக்க வேண்டும் என்றும் தொற்று இல்லை என்றால் பணிகளை தொடரலாம் என்றும் அரசு கூறியுள்ளது தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் மனதளவில் பாதிக்கப்படாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய பயிற்சிகள் குறித்தும் மாநில அரசு விரிவாக தெரிவித்துள்ளது

துணை முதலமைச்சா் திரு

பன்னீா்செல்வம் மருத்துவ சிகிச்சை முடிந்து நேற்றிரவு வீடு திரும்பினார் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மருத்துவமளைக்கு சென்று துணை முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்தார்

முன்னதாக அவருக்கும் நோய்த்தொற்றிலிருந்து விடுபட்ட காவலர்களுக்கும் மாநகர காவல்துறை ஆணையர் திரு

விஸ்வநாதன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் மத்தியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆறு ஆண்டுகளை கடந்து இன்று ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதை முன்னிட்டு நாடு முழுவதும் காணொலி காட்சி வாயிலாக ஆயிரம் கூட்டங்கள் நடத்த அக்கட்சி திட்டமிட்டுள்ளது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி எழுதியுள்ள கடிதத்தை பிஜேபி

கட்சியின் தலைவர் திரு

எஸ்இ

இதனை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ

இந்த முகக்கவசத்தின் விலை குறித்து தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையம் இறக்குமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் விநியோகிப்போர்கள் ஆகியோருக்கு சில அழிவுறுத்தல்களை வழங்கியதை அடுத்து

புவியரசன் தெரிவித்துள்ளார்

வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தனது நாட்டவர்களை மீட்கும் பணியை இவங்கை தொடங்கியுள்ளது புயலால் பாதிக்கப்பட்ட மேற்குவங்க மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து மத்திய அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர் நாடு முழுவதும் கோதுமை கொள்முதல் கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது